அயோத்தியா வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன

வெங்காய விலையை கட்டுப்படுத்த மத்தியஅரசு ஒருலட்சம் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய உள்ளது

அயோத்தியா அயோத்தியா வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒருமனதாக வழங்கிய தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்தவண்ணம் உள்ளன இதுகுறித்து நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி மிகக் கடினமாக பிரச்சனைகளுக்கும் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தீர்வு காண முடியும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என குறிப்பிட்டுள்ளார் இத்தீர்ப்பு தமது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தியுள்ளதாக மூத்த பிஜேபி தலைவர் திரு

காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இத்தீர்ப்பை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினரும் இத்தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் பெரும் சவாலான பிரச்சனைகளுக்கு அமைதியாகவும் நியாயமாகவும் தீர்வு காண்பதில் இந்திய நீதித்துறை பக்குவமாக செயல்பட்டு வருவது இத்தீர்ப்பின்மூலம் தெளிவாகியுள்ளதாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அமைப்பு பாராட்டியுள்ளது ராம்விலாஸ் பாஸ்வன் அதிகரித்துவரும் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும்வகையில் மத்தியஅரசு ஒருலட்சம் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

இதற்கு தலைமை வகித்த தூய்மை பாரத திட்ட செயலர் திரு

கஜேந்திரசிங் ஷெகாவத் நகர பகுதிகளுக்கு நிகராக ஊரகப் பகுதிகளிலும் உறுதிசெய்வதன் அவசியத்தை தூய்மையை எடுத்துரைத்தார்

ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக இன்று மேற்குவங்கம் செல்கிறார் சாந்திநிகேதன் விஷ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் நாளை அவர் கலந்துகொள்கிறார் பியூஷ்கோயல் பிரேஸிலில் நாளை நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா சார்பில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு

பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே மின்னணு வர்த்தகம் முதலீடுகள் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அறிவுசார் சொத்துரிமைகள் உள்ளிட்டவைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது பின்னர் வாஷிங்டனில் அமெரிக்கா உடனான இருதரப்பு வர்த்தகம் குறித்தும் திரு

அமெரிக்காவில் தொழில் வர்த்தக வல்லுநர்களுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தை மேற்கொள்வார் என வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு

பகத்சிங் கோஷியாரி ஆட்சியமைக்க வருமாறு பிஜேபிக்கு நேற்று அழைப்பு விடுத்தார் இதனிடையே சிவசேனா கட்சியின் சஞ்சய் ராவத் ஆளுநரின் இந்த முடிவிந்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் சிவசேனாவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு பிஜேபி எப்போதும் தயாராக உள்ளதாக அக்கட்சி தலைவர் திரு சுதீர் முன்கன்வார் மும்பையில் தெரிவித்தார்

மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் மகாராஷ்ட்ர சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஜெய்ப்பூரில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் மகாராஷ்ட்ராவில் அரசு அமைப்பது குறித்த உறுப்பினர்களின் கருத்தை தேசிய தலைவர்களிடம் தெரிவிக்கப்போவதாக திரு

தருமபுரியை அடுத்த காரிமங்கலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் மக்கள் இயக்கமாக செயல்படும் அஇஅதிமுக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார்

க ஸ்டாலின் தலைமையில் கட்சி பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது

கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு துரைமுருகன் திரு

பாலு திரு பொன்முடி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர்

தமிழகத்தில் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் அதிகாலை முதலே இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர்

புயல் காரணமாக மேற்கு வங்க மாநிலம் பஷீரட்டில் ஒருவரும் ஒடிஸா மாநிலம் கேந்திரபாரா மாவட்டத்தில் இரண்டு பேரும் உயிரழந்தனர்

புல்புல் புயல் பங்களாதேஷின் சுந்தர்பன் பகுதியை நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

இதனிடையே மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைபேசியில் தொடர்புகொண்டு மழை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்தியஅரசு வழங்கும் என்றும் அவர் உறுதி அளித்தார்

இதனையடுத்து தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் பரிசல் இயக்க இன்று மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது

ஈரோடு கொடிவேறி தடுப்பணை மாவட்டம் கொடிவேறி தடுப்பணை அருவியில் வெள்ளப்பெருக்கு ரோடு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மாவட்டத்தின் குண்டேறிப்பள்ளம் அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் அணையின் உபரிநீர் ஒடையில் பொதுமக்கள் குளிக்கவும் மீன் பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது